அனைவரும் எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம் தலைப்புச் செய்திகள் கொரோனா பெருந்தொற்றுக்கு இடையிலும் வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்ள மத்திய அரசு மாநிலங்களுக்கு வட்டியின்றி நீண்ட கால கடன் வழங்கவிருக்கிறது தீவிர கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ரெம்டெசிவிர் மருந்தைவெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பணிகளை மத்திய அரசு தொடக்கி உள்ளது

கொரோனா பெருந்தொற்றினால் ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு இடையிலும் வளர்ச்சித் திட்டங்களை மேற்கொள்வதில் மாநிலங்களுக்கு உதவும் வகையில் கடந்த ஆண்டு மத்திய அரசு அறிவித்த மூலதனச் செலவுகளுக்கான நிதி உதவித் திட்டம் நடப்பு நிதியாண்டிற்கும் நீட்டக்கப்பட்டுள்ளது

தீவிர கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ரெம்டெசிவிர் மருந்தை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும் பணிகளை மத்திய அரசு தொடக்கி உள்ளது

இந்தியாவில் இருந்து ரெம்டெசிவிர் மருந்தை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இது அல்லாது உள்நாட்டிலும் ரெம்டெசிவிர் மருந்து உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது

நாட்டில் மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தேவை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கழகம் வழக்கத்தை விட பெரிய ஆக்சிஜன் சிலிண்டர்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது

புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் ஞாயிற்றுக் கிழமை எண்ணப்பட உள்ளன

தில்லைவேல் தெரிவித்துள்ளார்

தில்லைவேல் கூறினார்

ஜிப்மரில் பிராணவாயு படுக்கைகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான சாத்தியக் கூறுகள் பற்றி கேட்டறிந்த அவர் தொலைநிலை மருத்துவ வசதிகளை விரிவுபடுத்தவும் அவர் கேட்டுக் கொண்டார் ஜிப்மரில் தற்போதுள்ள ஆக்சிஜன் கொள்கலனின் கொள்ளளவைஅதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் துணைநிலை ஆளுநரிடம் தெரிவித்தார் பின்னர் துணைநிலை ஆளுநர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு மட்டுமே ரெம்டெசிவிர் தேவை என்பதை என்றும்மருத்துவமனைகள் ரெம்டெசிவிர் மருந்து வாங்கி வரச் சொல்லி நோயாளிகளை அலைக்கழிக்கக் கூடாது என்றும் கூறினார் புதுச்சேரியில் பாண்லே பாலகங்கள் மூலம் மலிவு விலையில் சுகாதாரமான உணவு வழங்கும் திட்டத்தை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பாண்லே பாலகத்தில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தொடங்கி வைத்தார்

மக்களின் வரவேற்பைப் பொறுத்து இதர பாண்லே பாலகங்களுக்கும் இத்திட்டம் நீட்டிக்கப்படும்

புதுச்சேரியில் புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப் படுவோரை வீட்டிற்கே சென்று பார்த்து அவர்கள் வீட்டிலேயே தனிமையில் இருக்கலாமா அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டுமா என்பதை முடிவு செய்ய கண்காணிப்பு குழ அமைக்கப்பட்டுள்ளது

குழுவின் செயல்பாடுகளை சுகாதாரத் துறை செயலர் டாக்டர் டி அருண் இன்று தொடக்கி வைத்தார்